பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது பிஜேபி கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் குறை கூறியுள்ளது மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டதன் காரணமாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது மக்கள் விரோத போக்கினை மத்திய மாநில அரசுகள் கடைபிடித்து வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டயில் சென்னை அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் தலைமையிலாள ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிப் பொறுப்பில் இருந்த போது தேசத்தின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் செய்தி அலைவரிசையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஊழல் புரிவதில்தான் முந்தைய அரசு ஆர்வத்துடன் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கறுப்புப் பணத்தை மீட்கவும் காங்கிரஸ் தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் கறுப்புப் பணத்தை மீட்பதற்காக பலவீனமான ஒப்பந்தங்களையும் முந்தைய அரசு மேற்கொண்டதாக அவர் குறை கூறினார் எதிர்க்கட்சிகள் தங்களது பொறுப்பை உணர்ந்து செயல்படவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டினார் பிஜேபி கடந்த மக்களவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி விட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றார் வேலை வாய்ப்பின்மை தற்போது அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலன்களும் பாதுகாக்கப்படவில்லை என்று அவர் குறை கூறினார் தவறான பொருளாதார கொள்கைகளையும் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடைபிடித்ததாக திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளில் சில தோல்வியடைந்தது குறித்து காங்கிரஸ் கட்சிதான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் பெச்சூரி கூறியுள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் பிஜேபிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதே தங்களது நோக்கமாக இருந்தது என்றார் இருப்பினும் இது முழுமையாக நிறைவேறாதது ஏன் என்பது குறித்து காங்கிரஸ் கட்சிதான் பதிலளிக்க வேண்டும் என்று திரு சீதாராம் யெச்சூரி தெரிவித்தார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகளை அஇஅதிமுக அரசு வழங்கியதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மாநில உரிமையில் அஇஅதிமுக எவ்விதத்திலும் சுமரசம் செய்து கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மக்களின் நலன்களை பற்றி கவலைப்படாமல் மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் நோக்கில் திமுக பொருளாளர் திரு துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாக குற்றம்சாட்டனார் திமுக தலைமையிலான கூட்டணி இயற்கையானது என திரு முத்தரசன் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணி தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதைக்கான கூட்டணி என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக அக்கட்சியின் சார்பில் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆளும் கட்சியினர் பணபலத்தை பயன்படுத்த ஏற்பாடு செய்துவருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அமேதி தொகுதியைத் தவிர கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலிருந்தும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை அறிவித்த அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஏ கே ஆண்டனி தென்மாநிலங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கும் வகையில் இந்த தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் போட்டியிடுவதாக கூறினார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி

இத்தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு சிவன் முதன்முறையாக பொதுமக்களும் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதை பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாளைய தினம் இதனை பார்வையிட உள்ளதாகவும் திரு சிவன் கூறினார்

தேனி மக்களவைத் தொகுதி வாக்குப்பதிவு அலுவவர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி இன்று ஆறு மையங்களில் நடைபெற்றது

ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களுர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இரவு எட்டு மணிக்கு சென்னையில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சென்னை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இந்திய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் பூரீகாந்த் தோல்வியடைந்தார்